கோவிந்த் இன்று வழங்கினார்

கட்டமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளது

வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது மாதத்தில் பண்டிகை மற்றும் வெள்ளிக் கிழமைகளில் வாக்குப் ரமலான் பதிவு நடைபெறவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது

நடைமுறைக்கு வந்துள்ளது

மேலும் ஒரு குற்றப்பத்திரிக்கையை அமலாக்க இயக்குநரகம் தாக்கல் செய்துள்ளது விரிவான செய்திகள் நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளை குடியரசு தலைவர் திரு ராமநாத் கோவிந்த் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெள் ஆப்பிரிக்க அரசியல் தலைவர் பிரவீன் கோர்தன் சிஸ்கோவின் முன்னாள் தலைவர் ஜான் சேம்பர்ஸ் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றிய கரியமுண்டா சுக்தேவ் சிங் தின்ஷா ஹுக்கும்தேவ் நாரயண் யாதவ் மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லால் மற்றும் மறைந்த பத்திரிக்கையாளர் குல்தீப் நய்யாா் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகளை வழங்கினாா் தமிழகத்தை சேர்ந்த கண் மருத்துவர் ஆர் வி ரமணி பங்காரு அடிகளார் பிரபுதேவா பாடகர் சங்கர் மகாதேவன் இசைக் கலைஞர் ட்ரம்ஸ் சிவமணி டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஆகியோர் பத்மபுநீ விருது பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்லி ஆகியோரும் கலந்து கொண்டனர் பங்களாதேஷில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்வதற்கான மின்னணு தகவல் கட்டமைப்பை பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினாவும் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனர்

பங்களாதேஷில் அறிவுசார் கட்டமைப்பை விரிவுப்படுத்துவதற்கும் இந்த மின்னணு கட்டமைப்பு துணைபுரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷில் உள்ள கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தொடர்பு கொண்டு பயன்பெற வழி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ரமலாள் மாதத்தில் மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மாற்ற வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் இன்று நிராகரித்தது ரமலான் மாதத்தில் வாக்குப் பதிவு நடைபெறுவதை முழுவதுமாக மாற்றியமைக்க முடியாது என்றும் முக்கிய விழா மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாக்குப் பதிவு நடைபெறும் தேதிகள் வரவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் ரமலாள் மாதத்தில் தேர்தல் நடத்தப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளன மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் ரமலான் மாதத்தில் அதாவது மே மாத துவக்கதில் வருவதாக அக்கட்சிகள் குறிப்பிட்டிருந்தன ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தவையும் நடத்த வேண்டும் என்ற பிஜேபி அல்லாத பிற கட்சிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்துமாறு கஷ்மீருக்கு சென்ற தேர்தல் ஆணைய குழுவிடம் அம்மாநில அரசியல் கட்சிகள் வலிபுறுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு பாதுகாப்பு சூழல் உகந்ததாக இருக்கும்போது சுட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கு ளப்படி சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைநகரின் அனைத்துப் பகுதிகளிலும் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் முதன் முறையாக மாற்றுத் திறனாளிகள் வாக்களிக்க செல்வதற்கு வாகன வசதி செய்துதரப்பட உள்ளதாகவும் கூறினார் அனைத்து மகளிர் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் கண்காணிக்கப்படும் என்றும் அவற்றில் அரசியல் விளம்பரங்களை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் தில்லி தலைமைத் தேர்தல் அதிகாரி கூறினார் அருள்மிகு மீனாட்சி குந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் மக்களவை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்திருவிழா தேதி பற்றிய விளக்கத்தை வழங்குமாறு மதுரை மாவட்ட ஆட்சியரை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாஹு எமது செய்தியாளரிடம் கூறினார்

மருத்துவம் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்தியா வரும் மாலத்தீவு மக்கள் தங்களுக்கான விசாவை சிரமமின்றி பெறுவதற்கு இந்த புதிய விசா ஒப்பந்தம் வகை செய்கிறது மாலத்தீவு வர்த்தகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விசா ஏதமின்றி தொன்னுறு நாட்கள் வரை இந்தியாவில் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு சுற்றுவா வரும் மாலத்தீவு மக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் பட்சத்தில் இங்கேயே தங்கி மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்திய மாலத்தீவு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை உருவாக்கித் தருவதற்கும் இந்த புதிய ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் திராள் அருகே உள்ள பிங்லீஷ் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த கவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை நேற்றிரவு சுற்றி வளைத்தனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சரமாரியாக குட்டதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இன்று காலை வரை நீடித்த இந்த சண்டையிள் போது முதாஸீர் அகமது காள் உள்ளிட்ட இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக லெப்டினல் ஜென்ரல் கன்வல் ஜித் சிங் திவான் ஸ்ரீநகரில் தெரிவித்துள்ளார் ரிசர்வ் காவல் படையின் ஐஜி ஐூல் ஃபிஹார் ஹசனும் மத்திய இதனை உறதிப்படுத்தியுள்ளார்

மும்பையில் உள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் தளி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் கூடுதல் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றையும் இவ்வழக்கில் இணைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர்

அரவக்குறிச்சி ஒட்டாபிராடம் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடத்த வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் சுட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மூன்று தொகுதிகளில் மட்டும் இடைத்தேர்தலை தள்ளிவைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திமுக கூட்டனி கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீடு விவரம் இன்றிரவு அல்லது நாளை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திற்கு எதிரான ஐஎன்எஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய சிபிஐக்கு தில்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி திரு ப சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான விசாரணையின் போது இந்த அனுமதியை வழங்கிய நீதிபதி குனில் கௌர் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைத்தார்